இந்திய ராணுவம் மற்றும் பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து காணாமல்போன விமானத்தை தேடும் பணியை விமானப்படை முடிக்கிவிட்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விமானப்படை அதிகாரிகளின் துணை தளபதி திரு ராக்கேஷ் சிங் பட்டூரியாவுடன் நேற்று தொடர்பு கொண்டு பேசினார்

தேர்தல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வழங்க ஒன்பது குழுக்களை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமவ்படுத்துதல் வாக்காளர் பட்டியல் வாக்குப்பதிவு மையம் வேட்பாளர்களின் செலவுகளை கண்காணித்தல் தேர்தல் செலவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் இதில் தலைமைத்தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளனர் அண்மையில் மக்களவைத் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தியதற்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா பாராட்டு தெரிவித்தார் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற ஒருநாள் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய திரு கனில் அரோரா வாக்காளர்களின் கருத்துப்படி தேர்தல் நடைமுறைகளை மேலும் எளிதாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

நவீன தொழில்நுட்பக் காலக்கட்டத்திற்கு ஏற்றவாறு புதிய பதிப்புரிமை சுட்டத்திருத்த வரைவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது

தன்னை பொருளாதார குற்றவாளி என்று அறிவித்ததை ரத்து செய்யவேண்டும் என கோரி திரு முகுல் சோக்ஸி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள அமலாக்கத்துறை முகுல் சோக்ஸி பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் ஆறாயிரம் கோடி ரூபாய் பணமுறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணைக்கு அவர் தொடர்ந்து நேரில் ஆஜராகாமல் தவிர்த்து வருவதாகவும் இது தவிர ஆன்டுபியா குடியுரிமையை அவர் ஏற்களவே பெறறிருப்பதன் முவம் தனது முறைகேடுகளை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக முகுல் ஜோக்சியை தேடப்படும் பொருளாதார குற்றவாளி என்று நீதிமன்றம் கருதவேண்டுமென அமலாக்கத்துறை கோரியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவை உலகம் முழுவதும் சிறப்பான முறையில் ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்க தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமித் கார் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் குடியரகத் தலைவரை நேற்று சந்தித்தனர் இந்த சந்திப்பின்போது தொலைக்காட்சி பத்திரிகை மற்றம் சமூக ஊடகங்கள் என அனைத்து ஊடகங்களிலும் உலகத்தரம் வாய்ந்த நேரையில் பிரதமர் பதவியேற்பு விழாவை ஒளிபரப்பியதற்காக குடியரசுத் தலைவர் பாராட்டுத் தெரிவித்தார் பின்னர் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு அமித் கரே காது கேளாத வாய்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்காக டிடி பாரதியில் செய்கை மொழியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பின்போது வர்ண்னை இடம்பெற்றதாகவும் மற்ற தூர்தர்ஷன் தொலைக்காட்சிகளில் ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேரலை வர்ணனை இடம்பெற்றதாகவும் அவர் கூறினார் பருவநிலை மாறுபாடு உலக வெப்பமயமாதல் உள்ளிட்ட கற்றுச்சூழல் மாககட்டுப்பாட்டிற்கு உலக அறிவியல் அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தீர்வுகாண வேண்டுமென குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் திருப்பதியில் தேசிய சூழ்நிலையியல் கலந்துரையாடிய அவர் புயல் மழை மற்றும் வறட்சி உள்ளிட்டவைகள் மூலம் உலக வெப்பம்பமாதலின் விளைவுகளை நாம் சந்தித்து வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாக விவசாயம் மற்றும் பொருளாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் இதனை தவிர்க்க கற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் உலக வெப்பமயமாதலை தடுத்தல் உள்ளிட்டவைகளுக்கு ஆர்ய்ச்சியாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார் பள்ளிகளில் இடம்பெறவேண்டிய மொழிகள் குறித்து சும்பந்தப்பட்ட மாநிலங்களே முடிவெடுக்கலாம் என புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவில் கஸ்தாரிரங்கன் குழு மும்மொழி கொள்கை தொடர்பாக சில திருத்தங்களை செய்துள்ளது பொது மக்களின் கருத்திற்காக வழங்கப்பட்ட இந்த வரைவில் சில தவறான கருத்துக்கள் இருந்ததாக மத்திய அரசிடம் கஸ்தூரிரங்கன் குழு தெரிவித்திருந்தது திருத்தப்பட்ட வரைவு தற்போது பொது மக்களின் கருத்திற்காக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் மும்மொழிக்கொள்கையின் கீழ் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழிகளை தேர்வு செய்தகொள்ளலாம் என இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்திய அரசு விளக்கம் அளித்த நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களே இது தொடர்பாக முடிவெடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் பொது மக்கள் மற்றும் மாநில அரக்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்த வரைவு அரசின் கொள்கை அல்ல என்றும் பொது மக்களின் கருத்துக்களை பெற்ற பிறகு இறதிக்கொள்கை வெளியிடப்படும் என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு ஆர் சுப்ரமணியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நேற்றும் அனல் காற்று வீசியது நாட்டிலேயே ராஜஸ்தான் மாநிலம் சூருவில் நேற்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது ராஜஸ்தானின் பெரும்பாலான பகுதிகளில் வழக்கத்தைவிட நான்கு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்துள்ளது

இன்றும் தில்லியில் வெப்பநிலை அதிகரிக்கும் என இந்திய வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது எனினும் நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்வதால் அங்கு வெட்டம் தணிந்துள்ளது சவுதி அரேபியாவில் பிறை தெரிந்ததை அடுத்து அந்நாட்டில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஐநா பாதுகாப்புக்குழுக் கூட்டம் இன்று கூடி சூடான் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளது சூடாளில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்ட்டானியா குட்ரோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார்

நாட்டிங்காமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து

இங்கிலாந்து அணியின் ஜோய் ரூட் மற்றும் ஜோஸ் புட்வர் சதம் அடித்தனர் இன்று கார்டிஃபில் நடைபெறும் ஆட்டத்தில் இலங்கை ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா நாளை நடைபெறவுள்ள தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் காலிறதிச் சுற்றுக்கு உலகின் முதல்நிலை வீரர் நோவக் ஜோக்கோவிச் டாமினிக் தீம் மற்றும் கெய் நிஷிக்கோரி உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர்